இந்தியாவின் எல்லைக்குள் யாரும் நுழையவில்லை இந்தியஎல்லைகளையாரும் கைப்பற்றவில்லைஎன்றுபிரதமர் திரு

இந்ததருணத்தில் அரசியல் வேறுபாடுகளுக்குஅப்பாற்பட்டுஅனைத்துகட்சிகளும் பிரதமருடன் நிற்பதாககட்சித் தலைவர்கள் தெரிவித்தனர்

நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

இந்தியாவின் எல்லைக்குள் யாரும் நுழையவில்லை இந்தியஎல்லைகளையாரும் கைப்பற்றவில்லைஎன்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் நேற்றுகாணொளிகாட்சி மூலம் நடைபெற்றஅனைத்துக் கட்சிகூட்டத்தில் பேசியபிரதமர் லடாக் எல்லைப் பகுதியில் இருபதுவீரர்கள் துணிச்சலுடன் போராடி தங்களது இன்னுயிரைநாட்டிற்குதியாகம் செய்திருப்பதாககூறினார் அவர்களின் தியாகத்திற்குநாடுதலைவணங்குவதாகவும் தாய்நாட்டிற்குஅவர்கள் ஆற்றியசேவைஎன்றென்றும் மக்களின் மனதில் நிற்கும் என்றும் கூறினார் இந்தியாதனதுஉறுதியானநிலைப்பாட்டை ராஜ்ஜீய உறவுகள் மூலம் சீனாவுக்குத் தெரிவித்திருப்பதாகஅவர் குறிப்பிட்டார் எந்தஒருநடவடிக்கையையும் மேற்கொள்ளுவதற்குராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதாகபிரதமர் தெரிவித்தார் நாட்டுக்காக இன்னுயிர் நீத்தவீரர்களுடன் இந்தியர்கள் அனைவரும் துணைநிற்பதாகபிரதமர் கூறினார் அவர்களின் குடும்பங்களுக்குஏற்பட்டுள்ளதுயரமானசூழலில் அவர்களுக்குஆதரவாகநிற்பதாகவும் அவர் கூறினார் எல்லைக் கோடுஅருகேசீனாநடந்துகொண்டவிதம் இந்தியர்களுக்குமனவேதனையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாகபிரதமர் குறிப்பிட்டார் இந்தியஎல்லைகளைப் பாதுகாப்பதில் ராணுவம் உறுதியுடன் செயல்படுவதாகவும் எதையும் விட்டுக்கொடுக்கமுடியாதுஎன்றும் பிரதமர் உறுதியளித்தார் நாட்டின் எல்லைகளைபாதுகாப்பதில் இந்தியவீரர்களின் துணிச்சல் மிக்கசெயல்பாடும் திறமையும் எதிர் தரப்புக்குதக்கபாடம் புகட்டியிருப்பதாககூறினார் இந்தியாளப்போதும் அமைதியையும் நட்பையும் விரும்பும் நாடுஎன்றுகுறிப்பிட்டபிரதமர் நாட்டின் இறையாண்மையைவிட்டுக் கொடுக்கமுடியாதுஎன்றுகூறினார் எல்லைக் கட்டுப்பாட்டுபகுதிகளைப் பாதுகாப்பதற்குதகுந்தஉள்கட்டமைப்பு வசதிகளைஏற்படுத்தஅரசுமுன்னுரிமைகொடுத்துவருவதாகஅவர் கூறினார் எல்லைப் பகுதிகளில் கூடுதல் ராணுவத்தினர் காவல் பணிகளைமேற்கொண்டுவருவதாகஅவர் கூறினார் கண்காணிப்பு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகஅவர் தெரிவித்தார் நாட்டுமக்களின் நலனைப் பாதுகாப்பதில் அரசுகவனமாக இருப்பதாகவும் வர்த்தகம் உள்கட்டமைப்பு மற்றும் பயங்கரவாதஎதிர்ப்பு போன்றஅனைத்திலும் வெளிநாடுகளின் அழுத்ததிற்குவிட்டுக் கொடுத்ததில்லைஎன்றும் பிரதமர் தெரிவித்தார் இது தொடர்பாகபல்வேறு மூத்ததலைவர்களுடன் ஆலோசனைகளைமேற்கொண்டுவருவதாகஅவர் கூறினார் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவவீரர்களின் தியாகத்தைநாட்டுமக்கள் ஒருபோதும் மறக்கமாட்டார்கள் என்றார் கூட்டத்தில் பேசியவெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு ஜெய் சங்கர்

நரேந்திரமோடிஎல்லைகளைவலுப்படுத்துவதற்குபோதுமானகட்டமைப்புத் தேவைஎன்றுஅறிவித்திருந்தநிலையில் அதற்கானபணிகளுக்குமுன்னுரிமைஅளித்துவருவதாகதெரித்தார் லடாக்கில் ராணுவவீரர்களின் வீரமிக்கசெயல்களுக்குஅனைத்துக் கட்சிபிரதிநிதிகளும் புகழாரம் சூட்டினர் இந்த இக்கட்டானதருணத்தில் அரசுஎடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதாகஅவர்கள் கூறினர் கூட்டத்தில் பேசியகாங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதிசோனியாகாந்திபாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகளுக்குஎதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஆதரவாகநிற்கும் என்றார் ராணுவம் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதற்குஎந்ததியாகமும் செய்யஉறுதியேற்கவேண்டும் என்றுகுறிப்பிட்டார் எல்லைபாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளவீரர்கள் ஆயுதங்களைவைத்திருந்தார்களா இல்லையாஎன்பதுகுறித்துசர்வதேசஉடன்பாடுகள் உள்ளனஎன்றும் இதனைஅரசியலாக்கவேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் வடகிழக்குமாநிலங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளைஏற்படுத்தபிரதமர் திரு மோடி மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளுக்குதாம் எப்போதும் துணைநிற்பதாககான்ராட் சங்மாதெரிவித்துள்ளார் எல்லைப் பிரச்னையில் அரசியல் செய்வதற்கு இது நேரமல்லஎன்றும் பிரதமர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்குத் துணைநிற்பதாகவும் செல்விமாயாவதிகூறியுள்ளார் இதேகருத்தைசெல்விமம்தாபானர்ஜியும் வலியுறுத்தினார் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அந்நியநாடுகள் அதனைப் பயன்படுத்துவதற்கு இடம் தரக் கூடாதுஎன்றுதிரு நிதிஷ் குமார் கூறினார் பிரதமருடன் ஒன்றிணைந்துநிற்பதாகதிரு உத்தவ் தாக்கரேமற்றும் சிராக் பஸ்வான் தெரிவித்துள்ளனர் கஸகஸ்தான் அதிபர் எல்பசிநூர்சுல்தான் நசர்பாயேவ் உடல்நலக் குறைவிலிருந்துவிரைவில் குணமடையவேண்டும் என்றுதமதுபிரார்த்திப்பதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் இது தொடர்பானட்விட்டர் பதிவில் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் கஸகஸதானுக்கு இந்தியாஅனைத்துஉதவிகளையும் செய்துவருவதாகஅவர் கூறியுள்ளார்

இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஒராண்டுகாலத்திற்குள் கடனைதிருப்பிசெலுத்துவதற்குவகைசெய்யப்பட்டுள்ளது

நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளபொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்தபிரிவினருக்குஉதவும் வகையில் முதல்முறையாக இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றுமத்தியநிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்திட்டத்தால் வறுமைக் கோட்டிற்குக் கீழ் வாழும் விவசாயிகள் சுகாதாரபணியாளர்கள் மகளிர்